தமிழகத்தின் முக்கியப் பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண வலியுறுத்தி திமுக நாடாளுமன்ற குழுவினர் பிரதமரிடம் மனு கொடுத்துள்ளனர் குட்கா போன்ற போதைப்பொருட்களை விற்க வேண்டாம் என புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி வியாபாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்

பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களை பராமரிப்பது மற்றும் நலன் பேணுவது தொடர்பான சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரும் மசோதாவிற்கும் இன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது குடியுரிமை மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் கொண்டு அளித்தது இந்தியாவின் நலனில் அக்கரை தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த மசோதா கூடுமானவரையில் விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தொடர்பான விவரங்களை காப்பது தனிநபர் குறித்த மசோதாவிற்கும் மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்தது இந்த மசோதா நடப்பு கூட்டத் தொடரிலியே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும்

ரவிசங்கர் பிரசாத் இன்று மக்களவையில் தெரிவித்தார் செல்ஃப்போன் டவர்களால் பறவைகள் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார்

இதற்கிடையே மத்திய அரசு தொலைதொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல்லையும் எம்டிஎன்எல்லையும் இணைக்கும் நடவடிக்கை நடைபெற்று வருவதாக அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் இந்த நிறுவனங்களின் ஊழிர்களின் நலனை பாதுகாக்கவும் அதை லாபம் ஈட்டக் கூடிய தொழிலாக மாற்றவும் முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

கடற்படைதினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இந்த நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டை வலிமையாக்கவும் பாதுகாப்பாகவும் ஆக்கியதில் இந்திய கடற்படையின் பங்கும் தியாகமும் மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார் கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் விடுத்துள்ள செய்தியில் தேசிய பாதுகாப்பு குறித்து எழும் சவால்களை சந்திக்க இந்திய கடற்படை முழு தயார் நிலையில் உள்ளது என உறுதியளித்துள்ளார் கொச்சியில் உள்ள தெற்கு பிரிவு கடற்படை தலைமையகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கடமையின் போது உயிர்தியாகம் செய்த கடற்படை வீரர்களுக்கு தென்பிராந்திய தளபதி வைஸ் அட்மிரல் ஏகே சவ்லா அஞ்சலி செலுத்தினார் அங்குள்ள போர்நினைவுச் சின்னத்தில் அவர் மலர் வளையம் வைத்தார்

திரு சிதம்பரம் நீதிமன்ற அனுமதியில்லாமல் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்ற நிபந்தனையுடன் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது

சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் ஜாமின் வழங்கியதை புதுவையின் முன்னாள் அமைச்சரும் மக்கள் முன்னேற்ற காங்கிரஸ் நிறுவனத் தலைவருமான திரு

கண்ணன் வரவேற்றுள்ளார் இதற்கிடையே திரு சிதம்பரத்திற்கு எதிரான வழக்குகளுக்கு ஆதாரங்கள் உள்ளன என மத்திய நிதியமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக முன்னணி அரசு ஒரு போதும் பழிவாங்கும் அரசியலில் ஈடுபட்டதில்லை என்றும் ஆனால் திரு சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த போது பிரதமர் திரு மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் தம்மீதும் போலியான வழக்குகளை தொடுத்தார் என கூறினார் தமிழகம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கு காலத்தோடு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக வைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் மனு ஒன்றை அளித்தது இந்த மனுவில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கையெழுத்திட்டுள்ளார் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் மேகதாதுவில் அணைக்கட்ட கர்நாடகத்திற்கு அனுமதி அளிக்க கூடாது

தமிழ்நாட்டில் தொகுதி மறுவரை பணிகள் நிறைவடைந்த பின்னரே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அதுவரை உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திமுக நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது ஏற்கனவே வார்டு மறுவரையறை இடஒதுக்கீடு உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகளை முறையாக நிறைவேற்ற தமிழக அரசு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி திமுக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு உயர்நீதி மன்றம் என்று பெயர்மாற்றம் செய்யப்பட வேண்டும் என மாதிமுக பொதுச் செயலாளர் திரு

கோ கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று மாநிலங்களவையில் இந்த கோரிக்கை விடுத்த அவர் மாநில மொழிகளை நீதிமன்ற மொழிகளாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் செல்வமகள் சேமிப்புத் திட்டத்தில் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடத்தை பெற்றுள்ளது

வியாபாரிகள் புகையிலை என்ற போர்வையில் கஞ்சா மற்றும் குட்காவை விற்க கூடாது என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியிருக்கிறார் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் குட்காவும் கஞ்சாவும் புதுவையில் தடைசெய்யப்பட்ட பொருளாகும் என்றும் இந்த பொருட்களை உட்கொள்வதால் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி பாதிப்பிற்குள்ளாகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் மாணவர்களை தங்களது பிள்ளைகள் போல் பாவித்து இத்தகைய செயல்களில் ஈடுபடக் கூடாது என்று அவர் வியாபாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசின் நடவடிக்கைகளை தெரிந்து கொண்ட பின்னர் எதிர்கட்சிகள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதாக புதுச்சேரி மாநில நலத்துறை அமைச்சர் திரு

கந்தசாமி குற்றம் சாட்டியுள்ளார் குடும்ப அட்டை தாரர்களுக்கு இலவச அரிசிக்கு பதிலாக ரொக்கப் பணம் தருவதற்கான கோப்பு தயாரிக்கப்பட்டது இதை மத்திய அரசுக்கு அணுப்ப வேண்டியுள்ளது இந்த நிலையில் பிஜேபியம் அஇஅதிமுகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் புதுவை அரசு சிறுபான்மையினர் நலனில் அதிக அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் வக்பு வாரியத்தில் நடைபெற்ற சிறுபான்மையினர் தினவிழாவில் பேசிய அவர் சிறுபான்மை இன நலனுக்காக போதிய நிதி ஒதுக்கப்பட வேண்டும் அரசின் நலத்திட்ட உதவிகள் அவர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர் வலியுத்தினார்

இந்த கோரிக்கைகள் அவர்களது பணி சம்பந்தப்பட்டவை

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அதன் இயக்குநர் திரு

தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்துள்ளது

மீ குறைவாக பெய்துள்ளது என தெரிவித்தார் பலத்த மழையின் காரணமாக ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட நீர் நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன

வீடூர் அணை திறக்கப்பட்டதால் புதுவை ஊசுட்டேரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது

தமிழகத்தின் முக்கியப் பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண வலியுறுத்தி திமுக நாடாளுமன்ற குழுவினர் பிரதமரிடம் மனு கொடுத்துள்ளனர் குட்கா போன்ற போதைப்பொருட்களை விற்க வேண்டாம் என புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி வியாபாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்